இதனால் பாதிப்பு ஏற்படாது என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி மீண்டும் உறுதியளித்துள்ளார்

கேரளாவில் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிப்பது தொடர்பான மனுமீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் மூன்று வாரத்திற்கு தள்ளி வைத்துள்ளது

ஜம்மு காஷ்மீர் புல்வாமா மாவட்டத்தில் மூன்று பயங்கரவாதிகள் மோதவில் கொல்லப்பட்டார்கள் காஷ்மீரில் மீன்டும் பனிப்பொழிவு தொடங்கியுள்ளது

நெடுஞ்சாலையில் நிறுத்தப்பட்டுள்ளன

உலக எதிர்கால எரிபொருள் உச்சிமாநாடு அபுதாபியில் இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் நோக்கமே குடியரிமையை வழங்குவதுதானே தவிர பறிப்பது அல்ல என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் குடியுரிமை திருத்தச் சட்டம் பற்றிய சர்ச்சை பாகிஸ்தானின் சமய சிறுபான்மையினருக்கு எதிரான கொடுமைகள் குறித்து உலகிற்கு எடுத்துரைத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

இந்த சுட்டம் தொடர்பாக இளைஞர்களிடையே தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் தேசுப்பிதா மகாத்மா காந்தி உட்பட கதந்திர போராட்ட தியாகிகளின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில்தான் குடியுரிமை திருத்தச் சுட்டம் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் பாகிஸ்தான் உள்ளிட்ட அண்டை நாடுகளில் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வரும் சிறபான்மை இன மக்களை பாதுகாப்பதற்காகவே குடியுரிமைச் சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக பிரதமா் கூறினாள் சபரிமலை கோவிலில் அனைத்து பெண்களையும் அனுமதிக்கும் பிரச்சினையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் மூன்று வாரத்திற்கு ஒத்தி வைத்துள்ளது தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ பாப்டே தலைமையிலான இந்த அமர்வில் நீதிபதிகள் ஆர் பானுமதி அசோக் பூஷண் நாகேஸ்வர ராவ் ஷதன் கவுடர் எஸ் ஏ நசீர் கபாஷ் ரெட்டி பி ஆர் கவாய் குரியகாந்த் ஆகியோர் இடம்பெற்றுள்ளார்கள்

மறு ஆய்வு மனுக்களை தங்கள் அமர்வு விசாரிக்கவில்லை என்றும் ஐந்து நீதிபதிகளை கொண்ட அமர்வு ஏற்கனவே விசாரணைக்கு ஏற்று தங்கள் முன் அனுப்பிய மனுக்களையே விசாரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அமர்வு மூன்றுக்கு இரண்டு என்ற நீதிபதிகளின் பெரும்பான்மயுடன் இந்த மனுக்களை அனுப்பியிருந்தது

ஒமன் நாட்டின் சுல்தானாக பதவியேற்றுள்ள சயீத் ஹைதாம் பின் தாரிக் அல் சயீத் க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் சுல்தான் சயீத் தலைமயில் ஒமன் தொடர்ந்து வளர்ச்சியையும் வளத்தையும் அடைந்து உலக அமைதிக்கு பங்காற்றும் என்று நம்புவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவுக்கு ஒமலுடன் ஆயிரம் ஆண்டுகள் உறவு நிலவுவதாகவும் அந்த நாட்டுடன் தொடர்ந்து இணைந்து பணியாற்றுவதை எதிர்நோக்கி இருப்பதாகவும் பிரதமர் தமது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் உத்திரபிரசேதத்தில் கரும்பு விவசாயிகள் தங்கள் பயிர்களை வெட்டுக்கிளி கூட்டம் தாக்குவதை தடுப்பதற்கான விழிப்புணர்வு இயக்கத்தை மாநில கரும்பு மேம்பாட்டுத்துறை தொடங்கியுள்ளது குஜராத் ராஜஸ்தான் மாநிவங்களில் வெட்டுக்கிளி கூட்டம் தாக்குதல் நடைபெற்று இருப்பதை தடுக்க இந்த மாநில கரும்பு மற்றும் சர்க்கரைத்துறை ஆணையாளர் திரு சஞ்சப் பூஷ்ரெட்டி வெளியிட்டுள்ள உத்தரவில் கரும்பு பயிர் பாதுகாப்பிற்கான விழிப்புனர்வு இயக்கத்தை மேற்கொள்ளுமாறு துறை அதிகாரிகள் மற்றும் கரும்பு ஆராய்ச்சி மைய விஞ்ஞானிகளை கேட்டுக்கொண்டுள்ளார் இவர்கள் அனைவரும் கிராமங்களுக்கு தொடர்ச்சியாக சென்று வெட்டுக்கிளி கூட்டம் துக்குதல்நடத்தும் சாத்தியக்கூறு குறித்து போதுமான எச்சரிக்கையை விவசாயிகளுக்கு வழங்குமாறு ஆணையாளர் கேட்டுக்கொண்டுள்ளார் அறுவடைத் திருநாளாம் லோஹ்ரி பண்டிகை நாட்டின் வடமாநிலங்களில் குறிப்பாக பஞ்சாப் ஹரியானா இமாச்சல பிரதேஷ் தில்லி ஜம்மு சண்டிகர் உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கொண்டாடப்படுகிறது நீண்ட குளிர்காலம் முடிவைடந்து கோடைக்காலம் தொடங்குவதை இந்த பண்டிகை குறிக்கிறது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மக்களுக்கு லோஹ்ரி பண்டிகையை முன்னிட்டு வாழ்த்து கூறியிருக்கிறார் மகிழ்ச்சியும் உடல் ஆரோக்கியமும் வளமும் ஒவ்வொருவர் வாழ்விலும் பூத்தக் குலுங்கட்டும் என்று வாழ்த்துச் செய்தியில் கூறியிருக்கிறார் பஞ்சாபில் லோஹ்ரி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது பெண்களை விற்பனை செய்வதை தடுத்ததை குறிக்கும் தினமாக இது அடையாளப்படுத்தப் படுகிறது இந்த பண்டிகையையொட்டி சோளம் கடலை உள்ளிட்ட தானியங்களையும் தின்பண்டங்களையும் அண்டை அயலார்களுடன் மக்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள்

இப்பகுதியில் தீவிரவாதிகள் பதங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புப் படை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சுட்டுக் கொல்லப்பட்டவர்களில் ஒருவன் ஹிஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த ஹம்மாத் கான் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது ஹிஸ்புல் முஜாஹிதின் தீவிரவாத குழுவின் தலைவராக செயல்பட்ட காவல்துறை அதிகாரி நவீத் பாபு என்பவரும் மற்றொரு காவல்துறை அதிகாரியும் கைது செய்யப்பட்டதாக காஷ்மீர் மண்டல காவல்துறை தலைமை இயக்குநர் தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட துணை கண்காணிப்பாளருக்கும் தீவிரவாத குழுவுக்கும் இடையேயுள்ள தொடர்பு குறித்தும் விசாரணை நடப்பதாக அவர் மேலும் கூறினார் காஷ்மீர் பள்ளத்தாக்கிலும் ஜம்மவின் மலைப்பகுதிகளிலும் மீண்டும் பளிப்பொழிவு தொடங்கியுள்ளது இதனால் ஸ்ரீநகரில் விமானப் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் ஜவஹர் கரங்கப்பாதையில் பனி மூடியிருப்பதால் அந்தப் பகுதி போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டு நூற்றுக்கணக்கான வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன தேசிய நெடுஞ்சாலை நேற்றிரவு எட்டு மணியளவில் போக்குவரத்திற்கு மூடப்பட்டது மக்கள் இந்தப் பகுதிகளில் பயணம் தொடங்குமன் அருகிலுள்ள போக்குவரத்து அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு சாலைப் பாதுகாப்பு பற்றி தெரிந்தபின் பயணம் மேற்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது காஷ்மீரின் சமவெளிப் பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரை பளிப்பொழிவு இருந்ததாகவும் மலைஉச்சியில் கடுமையான பனிப்பொழிவு இருந்தது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலக எதிர்கால எரிசக்தி உச்சி மாநாடு இன்று அபுதாபியில் தொடங்குகிறது

இந்த உச்சிமாநாடு உலக நுகர்வு உற்பத்தி முதலீடு குறித்த மறுசிந்தனை என்பதை மத்திய கருத்தாக கொண்டு நடைபெறுகிறது

இசை நட்சத்திரம் மற்றும் புரவலர் அகான் ருவான்டா அதிபர் பால் காகாமே பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசினா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்

ஈராக் தலைநகர் பாக்தாத் அருகேயுள்ள அமெரிக்க விமானதளத்தின்மீது ஏராளமான ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றது

அமெரிக்க படையினர் தங்கியுள்ள ரானுவ தளங்கள் மீது ராக்கெட் மற்றும் பீரங்கி தாக்குதல்கள் சமீப மாதங்களில் அதிகரித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இத்தாக்குதல்களில் பெரும்பாலும் ஈராக் வீரர்களே காயமடைந்திருப்பதாக அந்த செய்திகள் கூறுகின்றன

இந்த எரிமலை குழம்பு சுமார் ஒரு கிலோ மீட்டர் உயரத்திற்கு துக்கி எறியப்படுகிறது இதள் காரணமாக எரிமலை சுனாமி ஏற்படக்கூடும் என்று பிலிப்பைன்ஸ் நாட்டின் எரிமலை ஆய்வுக்குழு எச்சரித்துள்ளது எரிமலை சீற்றம் காரணமாக சாம்பல் வீசி எறியப்படுவதாகல் மணிவாவில் சர்வதேச விமானப் போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது குவஹாத்தியில் நடைபெற்று வரும் கேலோ இண்டியா விளையாட்டு போட்டிகளில் இன்று வில்வித்தை தடகளம் ஜிம்னாஸ்டிக்ஸ் துப்பாக்கி கடுதல் ஜூடோ கபடி டேபிள் டென்னிஸ் வாலிபால் போட்டிகள் இன்று நடக்கின்றன

சைக்கிள் போட்டியில் அசாம் மாணவி தங்கப்பதக்கத்தை தட்டிச்சென்றார்

நியூசிலாந்துக்கு எதிரான ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அணியில் ஒய்வுக்குப்பின் ரோஹித் ஷர்மா மற்றும் முகமது ஷமி மீண்டும் இடம் பெற்றுள்ளனர் அணியில் சஞ்சு சாம்சன் இடம் பெறவில்லை